காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் இம்மாநாட்டைபிரதமர் திருநரேந்திரமோடிதொடங்கிவைக்கிறார்

ஆஸ்திரேலியா டென்மார்க் பிரான்ஸ் உள்ளிட்டபல்வேறுநாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

வெளியுறவுத் துறைஅமைச்சகம் ஏற்பாடுகெய்துள்ள இந்தமாநாட்டில் உலகசுகாதாரஅமைப்பின் செயல்பாடுகள் ஐ நா மறுசீரமைப்பு சர்வதேசஅரசியல் விவகாரங்கள் உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

இதுகுறித்துமத்தியவெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் பிரான்ஸ் அமைச்சருடன் நடத்தியபேச்சுவார்த்தைகள் ஆக்சுப்பூர்வமாக இருந்ததாகதெரிவித்துள்ளார் இந்தியபல்கலைக் கழகங்களின் கூட்டமைப்பு மற்றும் துணைவேந்தர்கள் பங்குபெறம் தேசியமாநாடுநாளைநடைபெறஉள்ளது இம்மாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடிகலந்துகொண்டு உரையாற்றுகிறார்

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ளடாக்டர் பாபாசாகேப் அம்பேத்கர் திறந்தவெளிபல்கலைக் கழகம் இந்நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது இந்நிகழ்ச்சியில் அம்மாநிலஆளுநர் முதலமைச்சர் மற்றும் மத்தியகல்வியமைச்சர் உள்ளிட்டபலர் கலந்த கொள்கின்றனர்

மாநிலசுட்டப் பேரவைக்குஐந்தாவதுகட்டமாகநடைபெறஉள்ளதேர்தலைபொட்டி மேற்குவங்க பல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

நாட்டின் பல்வேறுபகுதிகளிலும் புத்தாண்டுதினம் இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ஆந்திரா தெலங்கானா கர்நாடகமாநிலங்களில் யுகாதிதிருநாளாகஇந்நாள் கொண்டாடப்பட்டது மேலும் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஒடிஸா மேற்குவங்க உள்ளிட்டபல்வேறுமாநிலங்களில் இந்நாள் வைஷாக்கி குடிபட்வா பாண சங்ராந்தி பொய்லாபொய்ஷாக் என்றபெயரிலும் கொண்டாடப்பட்டது இதனிடையே தமிழகத்தில் சித்திரைமுதல் தேதிதமிழ் புத்தாண்டுதினமாகநாளைகொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டிதலைவர்கள் பலரும் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொருகுடுப்பத்தினரின் வாழ்விலும் அமைதியும் வளமும் வளா்ச்சியும் மகிழ்ச்சியும் தழைத்தோங்க வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளாா் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றுகூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டையொட்டிஅரசியல்கட்சிதலைவர்கள் பலரும் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனா் மலையாளமக்கள் கொண்டாடும் புத்தாண்டுதிருநாள் விஷூவும் நாளைகொண்டாடப்படுகிறது மலையாளமொழிபேசும் மக்களின் வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் மலரட்டும் என்றுதமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிவாழ்த்துதெரிவித்துள்ளார்

இதுகுறித்துதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியககாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷண் பல்வேறமாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்களில் ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடிதடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகதெரிவித்துள்ளார்

மாநிலஅரசுகள் தடுப்பூசியைபயன்படுத்துவது முலம் பற்றாக்குறைஏற்படுவதைதவிர்க்க முடியும் என்றும் அவர் கூறினார்

தடுப்பூசிசெலுத்திக் கொள்வதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திஅதிகரித்து தொற்றுபாதிப்பு குறையும் என்றுஅவர் நம்பிக்கைதெரிவித்தார்

தேசியநிபுணர்குழுவின் பரிந்துரையைஏற்று இந்ததடுப்பூசிகள் விரைவில் பயன்பாட்டிற்குகொண்டுவருவதற்கானநடவடிக்கைகளைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் மேற்கொண்டுள்ளது

ஐப்பான் தபாரிக்கப்பட்டதடுப்பூசிகள்அவசரகாலபயன்பாட்டிற்குஅனுமதிக்கப்பட்டுள்ளநிலையில் அவற்றைஇந்தியாவில் பயன்படுத்தஅனுமதிப்பதற்குநிபுணர் குழு பரிந்துரைஅளித்திருந்தது

இதனையடுத்து பலரும் தற்போதுஆர்வத்துடன் தடுப்பூசிபோட்டுக்கொள்கின்றனர் தூத்துக்குடியில் தடுப்பூசிபோட்டுக்கொண்டபயனாளிகள் இந்ததடுப்பூசியால் பக்கவிளைவுகள் எதுவும் ஏற்படவில்லைஎன்றும் பாதுகாப்பானதாக உணர்வதாகவும் கூறுகின்றனர்

இதன்படி இல்லைஎன்றசான்றிதழுடன் வருபவர்களுக்குமட்டுமேகும்பமேளாவில் கலந்துகொள்ளஅனுமதிக்கப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

பல்வேறுஅரசியல் கட்சிகளைசேர்ந்தபிரதிநிதிகள் மற்றும் சமூக குழுக்களின் உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் கலந்துகொள்ளஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன அம்மாநிலஆளுநர் அனுபாடய்க்கேமற்றம் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகேஆகியோர் முன்னிலையில் காணொலிகாட்சி மூலம் இக்கூட்டம் நடைபெறஉள்ளது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பைக்குஎதிரானஆட்டத்தில் டாஸ் வென்றகொல்கத்தாஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்துள்ளது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது ஆசியமல்யுத்தப் சாம்பியன் போட்டி இன்றுகஜகஸ்தானின் அல்மாட்டியில் தொடங்கியது